சுட்ட மேலவை கலைக்கப்பட்டுள்ளது

திரு ராஜ்நாத்சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

அறிவிக்கப்பட்டுள்ளது

அளிக்க கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது

உலகின் வேறு எந்த பகுதியை காட்டிலும் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக விளங்குகிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள சர்வதேச செவாவணி நிதிய வளாகத்தில் அமெரிக்க முதலீட்டாளர்களுடன் இணைந்து இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டஸமப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் உள்ள ஜனநாயகக் கட்டமைப்பு முதலீட்டாளர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்தியா விரைந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்றும் திறன் மிக்க பணியாளர்களை கொண்ட நாடு என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச முதவீட்டாளர்களுக்கு உகந்த வகையில் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை இந்திய அரசு அவ்வப்போது கொண்டுவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் கோரிக்கைகள் குறித்து வாரம் ஒருமுறை ஆலோசிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிறுவனங்களின் பிரக்களைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு உத்வேகம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுவருவதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பீகாரில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தள் கூட்டணி வலுவான நிலையில் இருப்பதாக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தளியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் பீகார் மாநிலத்தில் வரவிருக்கும் சுட்டப்பேரவைத் தேர்தலில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் பிஜேபி தேர்தலை சந்திக்கும் என்று கூறினார் பிஜேபி ஐக்கிய ஐனதா தள் கூட்டணி தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் திரு அமித்ஷா அளித்துள்ள பேட்டி இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி நீடிப்பதை உறுதி செய்துள்ளது இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறபாடுகள் இல்லை என்பதையும் திரு அமித்ஷாவின் பேட்டியின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது

தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐந்து சதவீத அகவிவைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கணக்கிட்டு வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தனியார் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இதர ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க கேரள அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது

மகப்பேறு விடுப்பில் செவ்பவருக்கு ஆயிரம் ரூபாய் மருத்துவப்படியை நிர்வாகம் வழங்குவதற்கும் கேரள அரசு கொண்டுவந்துள்ள புதிய சுட்டம் வகைசெய்கிறது சென்னையில் இருந்து இலங்கை யாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் விமான சேவை இன்று தொடங்கியது சென்னையில் இருந்து வந்த அவையன்ஸ் ஏர் விமானத்தை யாழ்பாணம் விமான நிலையத்தில் இலங்கை அதிபர் திரு எமத்ரி பாலசிநிசேனா பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் வரவேற்றனர் இந்த விமானத்தில் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அஸ்வினி லோகானி மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு சுப்பையா உள்ளிட்டோர் பயணம் செய்தனர்

தென்னிந்தியாவுக்கும் இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் யாழ்பாணத்திற்கும் இடையே வர்த்தக கலாச்சார பொருளாதார உறவுகளுக்கு சென்னை யாழ்பாணம் விமான சேவை உத்வேகம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பிஜேபி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் பிரதமரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு நரேந்திரமோடி பிரசாரம் மேற்கொண்டார் எப்போதும் வலுவான கூட்டணி என்று அவர் குறிப்பிட்டார்

ஹாரியனா மாநிலத்தில் பவாளிகேரா மகேந்திரகர் தோஷ்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத்சிங் காஷ்மீர் பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி சர்வதேச பிரச்சனையாக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தலைவர்கள் பிரிட்டனில் உள்ள தொழிற்சங்கத் தலைவர் ஜெரிமி கார்பைனை லண்டனில் சந்தித்து ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக தெரிவித்து நாட்டின் இறையான்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நடந்துகொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார் காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை என்பதை மறந்து காங்கிரஸ் கட்சியினர் செயல்படுவதாக திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் திரு ஜோதீர் ஆதித்ய சிந்தியா அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு பேரணிகளில் இன்று பங்கேற்றார் இந்த இரண்டு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு குமூகமாக நடைபெறுவதற்குத் தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதி அளமச்சன் திரு ப சிதம்பரத்தை அமலாக்கத்துறை ஏழு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த வழக்கு இன்று நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் முன் இன்று விசாரணைக்கு வந்தபோது திரு சிதப்பரத்தை

எல்லை தூண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனா் அவர்களது எந்திரப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது கோட்டைப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த இந்த மீளவர்கள் டெவ்ப் தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியை மேற்கொண்டபோது கைது செய்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்

சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டம் மஞ்கர் ஊட்டி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அதனை சீர் செய்யும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது

இந்திய விமானப்படையும் ஓமன் நாட்டின் ராயல் விமானப்படையும் இணைந்து ஓமனில் உள்ள மாசிரா விமான தளத்தில் கூட்டுப்பயிற்சியை மேற்கொண்டுள்ளன

சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்